அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீத்தாராமன் திரு

இராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள் உயிரிழந்த இவ்விரு வீரர்களின் குடும்பத்தைச் சோந்த தலா ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி அறிவித்துள்ளா்

நகரத்திட்டத்தின்கீழ் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதாக மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் தேசிய சீனியர் பேட்மிட்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் பி

சிந்து சாய்னா நேவாலை இன்று எதிர்கொள்கிறார்

நிர்மலா சீத்தாராமன் இன்றுகாலை நேரில் அஞ்சலி செலுத்தினா் பிஜேபி மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி

ராஜாமணி மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினா்கள் காவல் துறையினா் உள்ளிட்டோரும் வீரா் சிவசந்திரனின் உடலுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய டாக்டா் தமிழிசை சௌந்தரராஜன்

புலியூர் நாகராஜன் தலைமையில் விவசாயிகள் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் முழுக்கங்களுடன் அஞ்சலி செலுத்தினார்கள்

பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி

மறைந்த வீராின் இறுதிச்சடங்கு இன்றுமாலை முழு அரசு மரியாதையுடன் அங்கு நடைபெற உள்ளது இறுதிச்சடங்கில் திருமதி நிர்மலா சீத்தாராமன் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழிசை சௌந்தரராஜன் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மறைந்த வீரரின் நினைவாக கார்குடியில் பிஜேபி சார்பில் மணிமண்டபம் கட்டப்படும் என்றார் உயிரிழந்த வீரரின் குழந்தைகளுக்கான கல்வி செலவை அரசே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் செவிலியர் படிப்பு பயின்றுள்ள அன்னாரது மனைவிக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அவரது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்றார்

மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு

அங்கிருந்து சாலை மார்க்கமாக பிற்பகல் கயத்தாறு வட்டம் சவலாப்பேரி கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அன்னாரது உடல் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட உள்ளது மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் அன்னாரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளனர்

எடப்பாடி கே

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் புல்வாமா தாக்குதலில் பலர் உயிரிழந்தது தமக்கு வேதனையளிப்பதாக கூறியுள்ளார்

மேலும் இவ்வீரர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவும் தமிழக அரசின் சார்பில் மரியாதை செலுத்தவும் துணை முதலமைச்சர் திரு

நடராஜன் அரசுக்கொறாடா திரு ராஜேந்திரன் தூத்துக்குடி அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோரை தாம் பணித்ததாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

ராஜ்நாத்சிங் தலைமையில் புதுதில்லியில் அனைத்துக்கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது தாக்குதல் குறித்த விவரங்களையும் அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் திரு ராஜ்நாத் சிங் அரசியல் கட்சிகளிடம் எடுத்துரைத்தார் இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தீவிரவாதத்தை எந்த வடிவத்திலும் சகித்துக் கொள்ள இயலாது என்றும் இரும்புக்கரம் கொண்டு தீவிரவாதம் ஒடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இவ்விசயத்தில் மத்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்துக் கட்சித் தலைவர்களும் உறுதியளித்திருப்பதன் பின்னணியில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது

மஹாராஷ்டிர மாநிலம் யவத்மால் பந்தார்க்க வாடா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் எத்தகைய கடினமான இடத்திலும் ஒளிந்து கொள்ள முயன்றாலும் அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை கையாளும் முழு அதிகாரம் ராணுவத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நம் பாதுகாப்பு படையினர் மீது தேசமே பெருமிதம் கொள்வதாகவும் அவர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார்

ஆல்வி ஜாங் வர்கீஸ் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்

அன்பழகன் தர்மபுரி பேருந்து நிலையத்தில் நான்கு நகர பேருந்து வழித்தடத்தை நீட்டிப்பு செய்து மாநில உயர்கல்வி துறை அமைச்சர் திரு

சிந்து சாய்னா நேவாலை எதிர்கொள்கிறார்